நிலையில் அரசியல் கட்சிகள் ஆலோசனை நடத்திவருகின்றன

ஆலோசனை நடத்தவுள்ளார்

கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியானதையடுத்து பங்குச்சந்தைகள் எழுச்சி பெற்றுள்ளன

போட்டியில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆவோசனையில் ஈடுபட்டுள்ளனர் வரும் வியாழக்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்தகொள்ளப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் திரு உத்தவதாக்ரே லோக்ஜன் சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர்

பிஜேபி தலைவர்களும் கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதிக்கவுள்ளனர் தேசிய இஜனநாயக கூட்டணியில் இல்லாத இதர கட்சித் தலைவர்கள் புதிய அரசு அமைப்பது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு புதுதில்லியில் ஆலோசனை நடத்துகின்றனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெலுங்கு தேச கட்சித் தலைவரும் ஆந்திர பிரதேச முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார் ஆகியோர் ஆலோசனை நடத்துகின்றனர் திரு சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் மேற்கு வங்கம் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானார்ஜி வோக் தந்தீரீக் ஜனதாதள் தலைவர் திரு சுரத்யாதவ் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இடதுசாரி கட்சித் தலைவர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகளை சந்தேகிப்பவர்களின் எண்ணம் தவறானது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அருண்ஜேட்வி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பல்வேறு தரப்பில் வெவ்வேறு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்கணிப்புகள் ஒரே தகவலை உறுதி செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குக்கிற்கும் கருத்துக்கணிப்புக்கும் தொடர்பில்லை என்று கூறிய அவர் ஆங்காங்கே மக்களை சந்தித்து திரட்டிய தகவல்கள் அடிப்படையிலேயே கருத்துக்கணிப்புகள் வெளியிடப்படுவதை புரிந்துகொள்ளவேண்டும் என்றும் கூறினார்

மணிக்கு ஒரு முறை ஒலிபரப்பாகும் தேர்தல் செய்தி அறிக்கைகளை எப்ஃஎம் கோல்டு எப்ஃளம் ரெயின்போ விவித பாரதி உள்ளிட்ட அலைவரிசைகளிலும் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பவுள்ளது உத்திரபிரதேச மாநில அமைச்சர் திரு ஒம்பிரகாஷ் ராஜ்பர் அமைச்சர் பொறப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பிஜேபியின் கூட்டணி கட்சியாக இருந்த அவர் மக்களைவத் தேர்தலில் தனியாக வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார் பிஜேபிக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குமாறு ஆளுநருக்கு உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் அளித்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அவரை நீக்குவதாக ஆளுநர் அறிவித்துள்ளார்

முதலமைச்சின் முடிவை வரவேற்பதாக கூறிய அவர் உத்திரபிரதேச பிஜேபி அரக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை மறுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளாா்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் மத்தியில் ஆட்சியமைக்கவுள்ளதாக பெரும்பாலான கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கின்றன

உலக வாளிலை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி இந்தியாவில் சர்வதேச அளவீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் ஆகியவற்றில் சர்வதேச அளவீட்டு முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிலோகிராம் கெல்வின் மோல் மற்றும் ஆம்பியர் ஆகிய அளவீட்டு முறைகள் சர்வதேச அளவீட்டு முறைகளுடன் இணைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதுகுறித்து பேசிய பாதுகாப்பு துறையின் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் ஆர் சிதம்பரம் இந்த சீர்திருத்தம் அவசியமானது என்று கூறினார் கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகர் பிஸ்கெக்கில் நடைபெற உள்ள ஷாங்காய் கூட்டமைப்பின் வெளியுறவுத் துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கலந்துகொள்கிறார் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த மாநாட்டின் போது சர்வதேச மற்றும் ஆசிய மண்டலத்தில் அச்சுறுத்தல்கள் குறித்தும் பயங்கரவாதம் குறித்தும் அவர் கலந்துரையாடுகிறார் இந்த பயணத்தின் போது கிர்கிஸ்தான் அதிபர் சூரன்பை ஜீன்பெக்கோவை அவர் சந்திக்கிறார்

இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடங்களில் இருந்து ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் எகிப்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பழங்குடியின மக்கள் வாழும் தொலைத்துர குடியிருப்பு பகுதிகளில் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக்கொண்டுள்ளார்

விழாவில் பேசிய மத்திய அரசின் தேசிய சிறு தொழில் மேம்பாட்டுக் கழகத்தின் இயக்குநர் திரு உதயகுமார் பழங்குடியினர் தொழில் முனையம் மூலம் நானூறு கோடி ருபாய் மதிப்பிலான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

தேர்தல் ஆணையம் இத்தொடர்பாக சரியான விளக்கம் அளிக்க முடியாமல் இருப்பதாக அவர் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

பங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான கருத்தரங்குகளையும் கலந்துரையாடல்களையும் விவாதங்களையும் நடத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது

ஜின்ஜினியாவில் நடைபெற்ற தென்கொரிய அணிக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது நாளை மறுநாள் இரண்டாவது ஆட்டம் நடைபெறுகிறது